நடைபெற்றவருகிறது தமிழகத்தைச்சேர்ந்தமாநிலங்களவைஉறுப்பினர்கள் இன்றுபதவியேற்றுக்கொண்டனர்

மத்தியஅரசின் பல்வேறுதுறைகளில் காலியாகஉள்ளபணியிடங்களைநிரப்புவதற்குஅரசுநடவடிக்கைஎடுத்துவருவதாகபிரதமரின் அவுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திரசிங் கூறியுள்ளார்

ஜமுராபோரோஆகியோர் அரையிறதிக்கும் மோனிகா இறுதிப்போட்டிக்கும் தகுதிபெற்றுள்ளனர் மாநிலங்களுக்கிடையேபாயும் நதிகளில் நீர் பகிர்வு தொடர்பானதிருத்தமசோதாவைமத்தியநீர்வளத்துறைஅமைச்சர் திருகஜேந்திரசிங் ஷெகாவத் மக்களவையில் இன்றுஅறிமுகம் செய்தார்

அஇஅதிமுக வின் திருமுகமத் ஜான் திருசந்திரசேகரன் மதிமுகபொதுச்செயலாளர் திருவைகோ திமுக வைச் சேர்ந்ததிருசண்முகம் திருவில்சனஆகியோர் இன்றுபதவியேற்றுக் கொண்டனர் மத்தியஅரசின் பல்வேறுதுறைகளில் காலியாகஉள்ளபணியிடங்களைநிரப்புவதற்கானநடவடிக்கைதொடங்கப்பட்டுள்ளதாகபிரதமரின் அவுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திரசிங் கூறியுள்ளார்

மக்களவையில் இன்றுகேள்விநேரத்தின்போது இதளைதெரிவித்தஅவர் மத்தியஅரசின் எல்லாரும் எல்லாமும் பெறவேண்டும் என்றகோட்பாடிற்குஏற்றபடிஅனைத்துசமுதாயத்தினருக்கும் சமவாய்ப்பைஉறுதிப்படுத்துவதாககூறினார் புதியதிட்டங்கள் மூலம் வேலைவாய்ப்பைஏற்படுத்திசுயவேலைவாய்ப்புக்குவகைசெய்யும் கடனுதவியைவழங்கவும் அரசுநடவடிக்கைமேற்கொண்டுவருவதாகஅவர் தெரிவித்தார் மாநிலமற்றம் மத்தியஅரசுபணிகளில் வேலைவாய்ப்பைவழங்கும் வகையில் அரசுநடவடிக்கைஎடுத்துவருவதாகஅமைச்சர் குறிப்பிட்டார்

இலங்கைகடற்படையினரால் தமிழகமீனவர்கள் நான்குபோ் கைதுசெய்யப்பட்டுள்ளனர் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த இந்தமீனவர்கள் சர்வதேச கடல் எல்லையைதாண்டியதாகக்கூறி கைதுசெய்யப்பட்டுள்ளனா்

இந்தமசோதாவைமத்தியசட்டஅமைச்சர் திருரவிசங்கர் பிரசாத் அறிமுகம் செய்துவைத்தார் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்குபின்னரும் முத்தவாக் நடைமுறைபின்பற்றப்பட்டுவருவதாகஅவர் கூறினார் இந்தமசோதா மதத்திற்குஎதிரானதுஅல்லஎன்றும் மகளிர் நலனைமட்டுமேகருத்தில்கொண்டுவடிவமைக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார் இந்தமசோதாவுக்குஅஇஅதிமுகஆதரவு தெரிவித்துள்ளது காங்கிரஸ் உள்ளிட்டஎதிர்க்கட்சிகள் மத்தியஅரசு இதனைநிறைவேற்றுவதற்குஅவசரம் காட்டுவதாகவும் அரசியல் லாபத்தைமட்டுமேகருத்தில்கொண்டு இயங்குவதாகவும் கூறின தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டமாநிலஅரசுதவறிவிட்டதாக இந்தியகம்யுனிஸ்ட் கட்சியின் மாநிலசெயலாளர் திருமுத்தரசன் குற்றம்சாட்டியுள்ளார் தொடர்பாக இன்றுஅவர் வெளியிட்டுள்ளஅறிக்கையில் கொலைமற்றும் கொள்ளைசம்பவங்கள் இக அதிகரித்துவருவதாகஅவர் குறிப்பிட்டுள்ளார்

பலத்தகாவல் பாதுகாப்புடன் அவர் தங்கும் வீட்டிற்குகொண்டுசெல்லப்பட்டார்

தமிழ்நாட்டில் சென்னை கோயம்புத்தூர் மதுரை சேலம் திருச்சி திருநெல்வேலி வேலூர் ஆகிய இடங்களில் இத்தேர்வு நடைபெறுகிறது அடுத்தமாதம் இரண்டு ஐந்து ஆறு இஏழு எட்டு ஒன்பது பதின்மூன்றுஆகியதேதிகளில் இந்ததேர்வு நடத்தப்படுகிறது

டோக்கியோவில் நடைபெற்றுவரும் ஜப்பான் ஒபன் பேட்மிண்டன் ஒற்றையர் போட்டியின் காலிறதிஆட்டத்திற்கு இந்தியாவின் பிவிசிந்துமற்றும் சாய் பிரனீத் ஆகியோர் முன்னேறியுள்ளனர்

துணைத்தலைவராகமன்தீப்சிங் நியமிக்கப்பட்டுள்ளார் ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மால்விக்காமற்றம் சத்தீஷ்குமார் ஆசிய அடுத்தகற்றுக்குமுன்னேறியுள்ளனர்

மகளிர் குத்துச்சன்டைபோட்டியில் இந்தியாவின் மேரிகோம் அரையிறுதிக்குதகுதிபெற்றுள்ளார் மற்றொருவீரர் ஜமுராபோரோஅரையிறுதிக்குதகுதிபெற்றார்